பொதுத்தேர்வுக்கு தயாராவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடனான காணொலி கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காக மாணவர்கள் பதிவு செய்வதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது மாணவர்கள் மத்தியில் தேர்வு குறித்த அச்சத்தை போக்கும் வகையில் பிரதமர் தலைமையில் நான்காவது ஆண்டாக கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையை ஏற்று இந்த முறை மாணவர்கள் மட்டுமின்றி பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களும் பங்கேற்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக ஆன்லைன் மூலம் நடத்தப்படும் தேர்வில் கலந்து கொள்ள வேண்டும் ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையான மாணவர்கள் பங்கேற்கலாம்

என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது சுட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் ஐந்து மாநிலங்களிலும் விளம்பரங்களை வெளியிடுவதில் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களுக்கு சுமமான வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது இத்தொடர்பாக தமிழ்நாடு கேரளா அசாம் மேற்குவங்கம் மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் தலைமைச் செயலாளர்கள் மற்றும் தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது சில இடங்களில் விளம்பரங்களை வெளியிடுவதில் குறிப்பிட்ட சில கட்சிகளுக்கு மட்டுமே வாய்ப்பு அளிக்கப்படுவதாக தகவல் வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது தேர்தல் காலத்தில் தேர்தல் தொடர்பான விளம்பரங்களை வெளியிடுவதில் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றம் வேட்பாளர்களுக்கு சமமான வாய்ப்பு கிடைப்பதை மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் உறுதிபடுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது

நாடு முழுவதும் குறைந்த கட்டனத்தில் மக்களுக்கு விமாள சேவை கிடைக்கச் செய்ய உடான் திட்டத்தை மத்திய அரசு செயவ்படுத்தி வருகிறது

சிறு விமான நிலையங்களையும் இணைக்கும் வகையில் நான்காவது கட்ட திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இதில் விமானங்களை இயக்குவதற்கான விண்ணப்பங்களை அளிக்கும் பணி தொடங்கியுள்ளது தமிழ்நாடு உள்ளிட்ட ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை இறுதி செய்வதற்காக பிஜேபியின் மத்திய தேர்தல் குழுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது தில்லியில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்தக் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோதி பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர்

வேட்பாளர் பட்டியல் இன்று காலை வெளியாக வாய்ப்பு இருப்பதாகவும் திரு சுரேந்திரன் கூறினார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் முதல் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது

கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி இடைத் தேர்தலில் அக்கட்சி சார்பில் விஜய் வசந்த் என்கிற விஜயகுமார் போட்டியிடுவார் எனவும் காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது அசாமில் சுட்டப்பேரவை தேர்தலைபொட்டி அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பிஜேபியின் மூத்த தலைவரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான திரு ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோர் பல்வேறு பிரச்சார கூட்டங்களில் இன்று கலந்து கொள்கின்றனர் நேற்று மூன்று இடங்களில் நடந்த கூட்டங்களில் அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி கலந்து கொண்டார் இதே போல காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களான திரு ஜிதேந்திர சிங் திரு ரிபுன் போரா திரு கவ்ரவ் கோகோய் ஆகியோர் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர் தொழில்துறை வளர்ச்சியில் தமிழகம் முன்னிலை வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற தனியார் ஊடக நிகழ்ச்சியில் பேசிய அவர் சூரியசக்தி மின்சார பயன்பாட்டிலும் தமிழகம் சிறந்து விளங்குகிறது என்றார்

இதே நிகழ்ச்சியில் பங்கேற்ற திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமிழகத்தில் தமது கட்சி ஆட்சிக்கு வருமானால் பெட்ரோல் டீசல் விலையைக் குறைக்கவும் வேலை வாய்ப்பு பிரச்னைக்குத் தீர்வு காணவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் திமுக வில் வாரிசு அரசியல் முன்னெடுக்கப்படுவதாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு யாராக இருந்தாலும் மக்களிடத்தில் செல்வாக்கு இருந்தால்தான் அரசியலுக்கு வர முடியுமே தவிர யாரையும் திணித்துவிட முடியாது என்று பதிலளித்தார் நாடாளுமன்றத் தேர்தல் மற்றும் அதன்பின் நடைபெற்ற தமிழக உள்ளாட்சித் தேர்தலில் திமுக அதிக இடங்களில் வெற்றி பெற்றதைப் போல சட்டப்பேரவைத் தேர்தலில் தமது கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார்

இதன் மூலம் மற்ற நாடுகளை விட இந்தியாவில் சிறப்பாக செயல்பட முடிந்ததாக அவர் குறிப்பிட்டார் தடுப்பூசி போடும் பணி மக்கள் இயக்கமாக மாறியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் எய்ம்ஸ் மருத்துவமனைகளின் கட்டமைப்பை வலுப்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார்

இந்நிலையில் உணவக உரிமையாளர்களுடன் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் ஹோட்டல்கள் மற்றும் வணிக வளாகங்களை மூடுவதற்கு உத்தரவிட தனக்கு விருப்பம் இல்லை என்று தெரிவித்தார்

மண்டலே நகரில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சுட்டில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் பியாய் நகரில் ஒருவரும் யாங்கூன் நகரில் இரண்டு பேரும் பலியாயினர்